ஜம்மு கஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பிஜ் பெஹாராவில் நேற்றிரவு பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்டதேடுதல் வேட்டையின்போதுஹிஸ்புல் முஜாகிதீன் மூன்றுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஒருவீரர் படுகாயமடைந்துள்ளதாகவும் பாதுகாப்புப்படையின் ஆதாரப்பூர்வவட்டாரங்கள் தெரிவித்தன தீவிரவாதிகளிடமிருந்துஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகஅதிகாரிகள் தெரிவித்தனர்

இத்தொடர்பானவிவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றுகூறியஅவர் பிஎஸ்என்எல் நிர்வாகம் அதற்கானமுயற்சியில் ஈடுபட்டுவருவதாகதெரிவித்தார்

திகார் சிறைச்சாலையில் உள்ளஅவரிடம் மூன்றுஅதிகாரிகள் அடங்கியஅமலாக்கத்துறைக்குழு இன்று இரண்டுமணிநேரம் விசாரணைமேற்கொண்டது

தற்போதுஅவர் நீதிமன்றக்காவலில் உள்ளார் அயோத்திவழக்கில் விசாரணையை இன்றுநிறைவு செய்யஉள்ளதாகஉச்சநீதிமன்றதலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோகோய் தெரிவித்துள்ளார்

ஹரியானாமற்றும் மகராஷ்ட்ராவில் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பிரதமர் திருநரேந்திரமோடிமகராஷ்ட்ராவில் இன்றுபிரச்சாரம் மேற்கொள்கிறார் மும்பையில் அவர் அக்கோலா பர்த்துர் மற்றும் பர்கர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார் அம்மாநிலமுதலமைச்சர் திருதேவேந்திரபட்நாவிஸ் மற்றும் பிஜேபி மூத்ததலைவர்கள் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் தேசியவாதகாங்கிரஸ் கட்சித் தலைவர் திருசரத்பவார் நவிமும்பையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் மகராஷ்ட்ரா ஹரியானாசட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குப்பதிவு நாளன்று தேர்தலுக்குபிந்தையகருத்துக்கணிப்பு முடிவுகளைவெளியிடக்கூடாதுஎன்றுதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இடைத்தேர்தல் நடைபெறும் அனைத்துமாநிலங்களுக்கும் இது பொருந்தும் என்றுஆணையம் கூறியுள்ளது செய்தித்தாள்களில் வெளியாகும் விளம்பரங்களுக்குஆணையத்தின் அனுமதிபெறவேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பண்டிகைகாலங்களில் வெங்காயம் பருப்பு தானிய வகைகள் தக்காளி சமையல் எண்ணெய் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் கையிருப்பைஉறுதிசெய்யுமாறுஅனைத்துமாநிலங்களுக்கும் மத்தியஅரசுஅறிவுறுத்தியுள்ளது

அதற்கேற்றவாறுடணவுப்பொருட்கள் தாராளமாககிடைப்பதற்குவர்த்தகர்கள் இறக்குமதியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் மொத்தவியாபாரிகளுடன் மாவட்டஅளவில் ஆலோசனைமேற்கொள்ளவேண்டும் என்றுவலியுறுத்தினார் இந்தசமயங்களில் பதுக்குதல் வேண்டுமென்றேவிலைவாசியைஏற்றுதல் போன்றநடவடிக்கைகளில் வர்த்தகர்கள் ஈடுபடுவதைகண்காணிப்பதற்குநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றார்

கடந்தஐந்துஆண்டுகளாகவளர்ச்சிதிட்டங்களுக்குமுன்னரிமைஅளித்து தமதுஅரசுசெயல்பட்டுவந்ததாககூறியபிரதமர் திருநரேந்திரமோடி அனைத்துகிராமங்களுக்கும் மாற்றுளரிசக்தியின் மூலமாகமின்சக்தியைஅளிக்கஉள்ளதாகதெரிவித்தார் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் விதமாக புதியசிந்தனையுடன் கூடிய வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார் தமிழகத்தில் வடகிழக்குபருவமழைதொடங்கியுள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு புவியரசன் கெரிவிக்கள்ளார் தமிழகம் புதுச்சேரிகேரளா கர்நாடகஆகியமாநிலங்களில் பருவமழைதொடங்கியுள்ளதாகஅவர் கூறினார்

தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்குகமற்சிநிலவுவதால் தமிழகம் மற்றும் புதலையில் அடுத்த இரண்டுநாட்களுக்கல்சானதமுதல் மிதமானதமழையும் குமரி நெல்லைடெல் ாமாவட்டம் ராமநாதபுரம் திருவள்ளுர்

தமிழகத்தின் பல்வேறுபகுதிகளில் நேற்றுமுதல் கனமழபெய்துவருகிறது

மஞ்சூர்

உதகமண்டலத்திலிருந்தமயில்வாகனன்

ரானுவத்தினரும் காவல்துறையினரும் ஒருங்கிணைந்துமேற்கொண்டதேடுதல் வேட்டையின்போது மூன்றுதீவிரவாதிகள் கைதுசெய்யப்பட்டதாகவும் பார்த்தாஎன்றதீவிரவாதியின் தலைமையில் இவர்கள் செயல்பட்டதாகவும் காவல்துறைதெரிவித்தது பிடிபட்டவர்களில் ஒருவர் தப்பிச்சென்றதாகவும் அவர்களிடமிருந்துஏராளமான கைப்பற்றப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்

தில்லிமற்றம் தேசியநெடுஞ்சாலைகட்டமைப்புகளில் காற்றுமாசால் முச்சுத்திணறல் உள்ளிட்டஆபத்தானநோய்கள் ஏற்படுவதாகவும் இது கவலையளிப்பதாகவும் தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது

லக்னோவில் நேற்றுநடைபெற்றகூட்டத்தில் பேசியஅம்மாநிலமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத்

கர்நாடகாவில் அடுத்தமாதம் ஒன்றாம் தேதியிலிருந்துபயங்கரவாததடுப்புப்பிரிவு செயல்படும் என்றுஅம்மாநிலஉள்துறைஅமைச்சர் திருபசவராஜ் பொம்மைதெரிவித்துள்ளார்